போதுமான இருப்பு உள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு செல்லூா் ராஜூ கூறியிருக்கிறார்

மாநகராட்சி மேயர் நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன

நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் பாரத் பெட்ரோலியம் கா்ப்பரேஷன் லிமிடெட் இந்திய கப்பல் போக்குவரத்து கழகம் ஆகியவற்றில் அரசுக்குள்ள பங்குகளை விற்பனை செய்யவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அவா தெரிவித்தார் தொழிலாளர் சட்டங்களை மேலும் திருத்தும் வகையில் தொழில் உறவு விதிகள் மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் சிட் பண்ட் சட்டதிருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது

மாநில அரசின் உரிய அனுமதியில்லாமல் சிட் பண்ட்கள் தொடங்கப்படுவதை தடை செய்யவும் தற்போதுள்ள சிட் பண்ட்களை முறைப்படுத்தவும் இந்த மசோதா உதவும் என்று முன்னதாக மக்களவையில் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறினார்

நாமக்கல் மாவட்டம் பவானி கட்டளை கதவணை மின்நிலையத்தில் சேதமடைந்த சாலையை சீரமைக்கும் பணிகளை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் திங்கட்கிழமை முதல் மின்வாரியத்தில் களப்பணியாளர்கள் பணியிடத்திற்கான உடல்திறன் தேர்வு நடைபெற உள்ளது என்றார் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்கட்டணத்தை அளவிட ப்ரீ பெய்டு மீட்டர் பொருத்தும் திட்டம் ஆய்வில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

தமிழகத்தில் சர்க்கரை கார்டுகளை அரிசி கார்டுகளாக மாற்றினாலும் அவற்றிற்கு அரிசி வழங்க போதுமான இருப்பு உள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு செல்லூா் ராஜூ கூறியிருக்கிறாா்

மத்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் நாம சேர்ந்திருக்கோம்

நீலகிரி மாவட்டத்தில் அமைய உள்ள புதிய அரசு மருத்துவ கல்லூரிக்கான கட்டுமானப் பணிகள் தொடங்கப்படும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி விரைவில் தெரிவித்திருக்கிறார்

தமிழகத்தில் நீர் நிலைகளை மேம்படுத்த மாநில அரசு செயல்படுத்திய குடிமராமத்து திட்டம் நாட்டிற்கே முன்னுதாரணமாக உள்ளது என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியிருக்கிறார்

மாநகராட்சி மேயர் நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்த தமிழக அரசு அவசர சுட்டம் பிறப்பித்துள்ளதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இதுகுறித்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிக்கையில் சில நாட்களுக்கு முன்பு மேயர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்ததற்கும் இன்று மறைமுக தேர்தல் என்று அவசர சட்டம் பிறப்பித்துள்ளதற்கும் என்ன வேறுபாடு என்று வினவியுள்ளார் திமுக வை பொறுத்தவரை உள்ளாட்சித் தேர்தலை மறைமுக தேர்தலாக இருந்தாலும் நேரடி தேர்தலாக இருந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள அறிக்கையில் அவசர சட்டத்தை திரும்பப்பெற்று நேரடி தேர்தல் மூலமாகவே மேயா் மற்றும் நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக அரசின் அவசர சுட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ மறைமுக தேர்தல் குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளாா் மறைமுக தேர்தல் ஜனநாயக விரோத செயல்களுக்கே வழிவகுக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து திரு ரனில் விக்ரமசிங்கே விலக இருப்பதால் புதிய பிரதமராக திரு மஹிந்த ராஜபக்சே இன்று பதவியேற்கிறார் நாடாளுமன்றத்திற்கு தோதல் நடத்தப்படும் வரை இடைக்கால அரசுக்கு திரு ராஜபக்சே தலைமை வகிப்பாா் இன்று திரு ரனில் விக்ரமசிங்கே முறைப்படி தனது ராஜினாமா கடிதத்தை அளித்த பின்னர் திரு மஹிந்த ராஜபக்சே பிரதமராக பதவியேற்பாா் என்று எமது கொழும்பு செய்தியாளா் தெரிவிக்கிறாா் தமது அரசுக்கு நாடாளுமன்றத்தில் முழு பெரும்பான்மை உள்ளபோதிலும் சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை மதித்து பதவி விலகுவதாக திரு ரனில் விக்ரமசிங்கே கூறினார்

நேட்டோ அமைப்பை மீண்டும் புதுப்பிக்க பிரான்சும் ஜொ்மனியும் யோசனை தெரிவித்துள்ளன

தேர்தல் பத்திரங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்டுக்கொண்டுள்ளது மகாராஷ்டிராவில் அமைய உள்ள புதிய கூட்டணி அரசு ஐந்தாண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்யும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது ஆவடி மாநகராட்சியில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் நேற்று தொடங்கி வைத்தாா்

மெட்ரிக் டன் வெங்காயம் இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

தமிழகத்தில் சா்க்கரை காா்டுகளை அரிசி காா்டுகளாக மாற்றினாலும் அவற்றிற்கு அரிசி வழங்க போதமான இருப்பு உள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கூறியிருக்கிறார்